கூட்டம் நாளை நடைபெறுகிறது

மாநில அரசு மணிமண்டபங்களை அமைத்து வருவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்குள்ளார்

இணை வெண்கலப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா முதலமைச்சராக பிஜேபி யின் திரு தேவேந்திர பட்நவிஸ் பதவியேற்றதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பு நாளை பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு என் வி ரமணா திரு அளேக் பூஷன் திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய அம்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரியின் முடிவு குறித்து தெரிவிக்க இரன்டு அல்லது மூன்று நாட்கள் அவகாசம் வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் அதிகபட்ச ஆதரவு இருந்ததன் அடிப்படையிலேயே அரசு அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்ததாக அவர் கூறினார் இது தொடர்பாக ஆளுநர் மேலும் ஆய்வு செய்வதற்கும் விசாரணை நடத்துவதற்கும் அவசியம் இல்லை என்று அரசு வழக்கறிஞர் திரு துஷார்மேத்தா தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க சிவசேனா பிஜேபி மற்றும் தேசியவாத காங்கிஸ் கட்சிகளுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும் அதன் பின்னரே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாகவும் திரு மேத்தா தெரிவித்தார் ஆளுநரின் கடிதங்களை அவர் நீதிமன்றத்தில் சம்பித்தார்

பிஜேபி க்கு ஆதரவு அளிப்பதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் திரு அஜித்பவாரிடம் கூறியுள்ளுர்களா என்று கேள்வி எழுப்பிய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் சார்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி மகாராஷ்டிராவில் அரசு அமைப்பதில் மோசடி நடந்திருப்பதாகக் கூறினா் இதனிடையே சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் அடங்கிய குழுவினர் இன்று காலை ஆளுநர் திரு பகத்சிய் கோஷியாரியை சந்தித்து தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு உரிமை கோரி மனு ஒன்றை அளித்தனர்

மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி அமைத்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிரொலித்தது இரு அவைகளும் நாளை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மகாராஷ்டிரா அரசியில் விவகாரத்தை எழுப்பி அவைத்தலைவரின் இருக்கை அருகே சென்று கோஷமிட்டு அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டது இந்த அமளிக்கிடையே நான்கு மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எச்சிக்கை விடுத்தாா் சில உறுப்பினா்கள் பதாகைகளை எடுத்து வந்ததால் அவா்களை வெளியேற்றமாறு அவைக் காவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் இந்த அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார் அப்போது காங்கிரஸ் உறுப்பினா் திரு ராகுல்காந்தி பெயரை அழைத்து கேள்வி எழுப்புமாறு கோரினாா் கூச்சல் குழப்பத்துக்கிடையே கேள்வி எழுப்பினாலும் பயனில்லை என்றும் மகாராஷ்டிராவில் ஜனநாயகம் நசுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனையடுத்து அவைத்தலைவா் அவையை ஒத்திவைத்தாா் மாநிலங்களவையில் மகாராஷ்ரா அரசியல் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டுமென்று எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் இது தொடர்பாள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் விவாதம் நடத்த இயவாது என்று மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் கூறினார் அமளி நீடித்ததை அடுத்து அவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த கூட்டத்தில் உரையாற்றுகிறார் நாடாளுமன்றத்தின் வரலாற்று சிறப்புகளை எடுத்துரைக்கும் டிஜிட்டல் கண்காட்சியை குடியரசுத் தலைவா் திறந்து வைக்கிறார் இதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் வழக்கமான நடவடிக்கை பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும்

நினைவுகூறும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் இந்நாளை செய்யப்பட்டுள்ளன வரி சீர்திருத்தம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தாா்

நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் சமூக நீதி காத்தவர்கள் மக்களுக்காக தியாகம் செய்தவர்களை சிறப்பிக்கும் வகையில் தமிழக அரசு நினைவிடங்களையும மணிமண்டபங்களையும் அமைத்து வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

காகிதமில்லா சட்டமன்ற நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பேரவைத் தலைவர் திரு தனபால் தெரிவித்துள்ளார் நேஷனல் ஈவிதான் அப்ளிகேஷன் என்ற இந்த திட்டத்திற்கான இரண்டு நாள் பயிற்சி வகுப்பை அவா் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா் பேரவை நிகழ்ச்சி நிரல் விளா விடை மானிய கோரிக்கைகளின் கொள்கை விளக்கக் குறிப்புகள் குழுக் கூட்டங்கள் போன்றவற்றை டிஜிட்டல் முறையில் கையாள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தாா் வெப்ப சலனம் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுவையிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

மருத்துவர்களின் இந்த சாதனையை பொதுமக்கள் பாராட்டியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஈரோடு மாவட்டம் பவானியில் இன்று நடைபெற்ற முதலமைச்சின் சிறப்பு குறைதீர்க்கும் முகாமில் மாநில அமைச்சர் திரு கருப்பண்ணன் சுமார் பதிமூன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினா்

ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் தீபிகா அட்டானுதாஸ் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை சீன இணையை ஆறு இரண்டு என்ற புள்ளி கணக்கில் வென்றது முஸ்தக் அலி கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் லீக் ஆட்டத்தில் தமிழக அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது